திருஎடப்பாடிபழனிசாமிகேட்டுக் கொண்டுள்ளார்

சதவீதபணியாளா்களுடன் செயல்படஅனுமதிக்கப்படுவாா்கள் என்றுவருவாய் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறைஅமைச்சா் திரு

உதயகுமாா் கூறியுள்ளாா்

சென்னைமாநகராட்சிஅலுவலகத்தில் இந்தநோய் தொற்றுதடுப்புப் பணிகள் குறித்துநேற்றுஆய்வு மேற்கொண்டுஅவர் பேசினார் இந்தநோய் தொற்றுபரவாமல் தடுப்பதற்காகமாநிலஅரசுமேற்கொண்டுவரும் நடவடிக்கைகளையும் அவர் விரிவாகஎடுத்துரைத்தார் சென்னையில் மக்கள்தொகைஅதிகமாக இருப்பதாலும் ஒரேகழிவறையைபலர் பயன்படுத்துவதாலும் தொற்றுஅதிகமாகஏற்படுவதாகக் குறிப்பிட்டார்

நோய் தடுப்புப் பணியில் முன்னணிவீரர்களாகதிகழும் மருத்துவர் செவிலியர் மருத்துவம்சார் பணியாள்கள் காவல்துறையினர் உள்ளிட்டஅனைவருக்கும் முதலமைச்சள் பாராட்டுதெரிவித்தார் வெளிமாநிலதொழிலாளா்கள் தங்கள் சொந்தஊ்களுக்குசெல்லதேவையானஏற்பாடுகள் செய்யப்பட்டுவருவதாகவும் அவர் தெரிவித்தார்

கட்டுப்படுத்தப்பட்டபகுதிகளில் கடைப்பிடிக்கப்படும் வழிமுறைகள் குறித்துஅரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

உதயகுமாா் கூறியுள்ளாா் சென்னையில் நேற்றுஊரடங்கு காலத்தில் தகவல் தொழில்நுட்பநிறுவனங்கள் எவ்வாறுசெயல்படலாம் என்பதுகுறித்துநடைபெற்றஆலோசனைகூட்டத்தில் அவர் பேசினார்

அலுவலகத்திற்குள் நுழையும் அளைத்துவாகனங்களும் லைசால் கிருமிநாசினிகொண்டுசுத்தம் செய்யவேண்டும் என்றும் வாகனஒட்டுநா் மற்றும் நடத்துனா் அடிக்கடிகிருமிநாசினியைகொண்டு தூய்மைப்படுத்திகொள்ளவேண்டும் என்றும் அவர் கூறினார்

அனைத்தபணியாள்களுக்கும் மருத்துவக்காப்பீடுகட்டாயம் உறுதிசெய்யவேண்டும் என்றம் அமைச்சர் திரு

உதயகுமார் வலியுறுத்தினார்

நரேந்திரமோடிநேற்றுவிரிவாகஆய்வு மேற்கொண்டாா்

மூன்றுவழிமுறைகளில் இந்தநோய்த்தொற்றுக்கானமருந்துதயாரிப்பு பணிகள் நடைபெற்றுவருகின்றன ஏற்கனவேவேறுசிலநோய்களுக்குபயன்படுத்தக்கூடியமருந்துகளைஉபயோகித்தல் புதியமருந்தப் மூலக்கூறுகளையும் உயர்தரமானஆய்வகங்களில் பரிசோதித்தல் பொருட்களையும் தாவரங்களில் இருந்துஎடுக்க்கூடியபொருட்களில் நோய்த்தொற்றைதடுப்பதற்கானஆற்றல் உள்ளதாஎனபரிசோதித்தல் ஆகிய மூன்றுமுறைகளில் இதற்கானஆராய்ச்சிபணிகள் நடைபெற்றுவருகின்றன அனைத்து இந்தியஅறிவியலாளா்களும் இஒன்றிணைந்து இதற்கானபணிகளைமேற்கொள்ளவேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடிகூட்டுக் கொண்டுள்ளார்

புதுதில்லியில் நேற்றுநடைபெற்ற இந்தநோய் தொற்றுதொடர்பானஅமைச்சர்கள் குழுக் கூட்டத்தில் அவர் இதனைதெரிவித்தார்

காரணமாகஏழைமக்கள் விவசாயிகள் தொழிலாளா்கள் ஊரடங்கு உத்தரவு பாதிக்கப்படாமல் இருப்பதற்காகமத்தியஅரசுஅறிவித்தநிதிஉதவிதிட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டநிதிமற்றும் இதரஉதவிகள் குறித்த புள்ளிவிவரங்கள் இக்கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டன

வெங்கடேஸ்வரன் வழங்கும் அறிந்ததும் அறியாததும் குறித்தபதிவு

பொன்னையாதெரிவித்துள்ளார்